அடுத்த ஐந்தாண்டிற்கான தேசிய உள்கட்டமைப்பு செயல்திட்டங்கள் தொடர்பான அறிக்கையை அவர் நேற்று வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் உள்கட்டமைப்பு துறைகளில் நூறு லட்சும் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டினார்

ஜம்மு காஷ்மீரில் குறுந்தகவல் சேவை நள்ளிரவு முதல் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்தது

இது குறித்து ஜம்முவில் செய்தியாளர்களிடம் பேசிய அரசின் செய்தித் தொடர்பாளர் திரு ரோஹித் கள்சல் கத்துவா மாவட்டத்தில் உள்ள லக்கன்பூர் அனந்த்னாக் மாவட்டத்தில் உள்ள லோவர் முன்டா மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ரயில் நிலையங்கள் மற்றும் அனைத்து இடங்களிலும் உள்ள சுங்கச்சாவடிகள் இன்று முதல் அகற்றப்படுவதாக தெரிவித்தார்

இது தொடர்பாக நிதித்துறை அமைச்சகம் ஏற்கனவே உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார் ஆலோசகர் திரு கே கே ஷர்மா தலைமயில் உயர்நிலைக்குழு ஒன்று அமைக்கப்படும் என்று அவர் கூறினார் இக்குழு ஜம்மு காஷ்மீரில் நவீன தொழிற்சாலை உற்பத்தி துறை தொடர்பாக பல்வேறு தரப்பினர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கும் என்று திரு ரோஹித் கன்சல் தெரிவித்தார்

இது குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

நிலவின் தென்துருவப் பகுதியில் விண்கலத்தை தரையிறக்க இஸ்ரோ திட்டமிட்டது தீவிரவாதத்தை அரசின் கொள்கையாக கடைபிடிக்கவில்லை என்று அண்டை நாடு ஒன்று தொடர்ந்து மறுக்க முடியாது என்று ரானுவ தலைமை தளபதி ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவாளே தெரிவித்துள்ளார் ரானுவத்தின் புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுக்கொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு இந்திய ரானுவம் தயாராக இருப்பதாக கூறினார்

சந்தல் மாவட்டத்தில் உள்ள சமோல் சஜிர் தம்பக் சாலையில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டது மக்கள் விடுதலை படை மற்றும் மணிப்பூர் நாகா மக்கள் முன்னணி அமைப்பு இத்தாக்குதலில் ஈடுபட்டதாக குற்றம்சாட்டப்பட்டுள்ளது இதில் அஸ்ஸாம் ரைஃபிள் படையைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார் மற்றொருவர் பலத்த காயமடைந்தார் இச்சம்பவத்தில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் ரயில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது புறநகர் ரயில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை புறநகர் ரயில்கள் மற்றும் புறநகர் அல்லாத ரயில்களுக்கான மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணமும் உயர்த்தப்படவில்லை புறநகர் அல்லாத சாதாரண ரயில்களில் இரண்டாம் வகுப்பு படுக்கை வகுப்பு முதல் வகுப்பு ஆகியவற்றுக்கான பயணக் கட்டணம் கிலோ மீட்டருக்கு ஒரு பைசா உயர்த்தப்பட்டுள்ளது மெயில் மற்றும் குளிர்சாதன வசதி அல்லாத விரைவு ரயிலுக்கான இரண்டாம் வகுப்பு படுக்கை வகுப்பு முதல்வகுப்பு பயணக் கட்டணத்தில் கிலோ மீட்டருக்கு இரண்டு பைசா உயர்த்தப்பட்டுள்ளது குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட ரயில்களில் சேர்கார் முன்றடுக்கு மற்றும் இரன்டடுக்கு முதல்வகுப்பு ஆகிய பிரிவுகளுக்கான பயனக் கட்டணம் கிலோ மீட்டருக்கு நான்கு பைசா உயர்த்தப்பட்டுள்ளது ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் பயணச்சீட்டுகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று ரயில்வே அறிவித்துள்ளது இந்தக் கட்டண உயர்விலிருந்து கிடைக்கும் வருவாய் ரயில்வேயை நவீனப்படுத்தும் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளால் ஏற்பட்டுள்ள சுமையைக் குறைக்கும் விதமாகவும் இந்தக் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக தெற்கு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச்சட்டம் பொருந்தும் என்றும் இது முழுமையாக அரசியலமைப்புச் சட்டத்தை சார்ந்தது என்றும் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை சுட்டம் தொடர்பாக எந்தவொரு சுட்டத்தையும் நிறைவேற்ற நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக கூறினார் குடியுரினம திருத்தச் சுட்டத்தை திரும்பப்பெற வேண்டும் என்று கேரள சுட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் இச்சட்டம் நாட்டின் எந்தவொரு குடிமனுக்கும் எதிரானது அல்ல என்று தெரிவித்தார்

பத்து லட்சும் மக்கள் தொகைக்கு உட்பட்ட நகரங்களின் பட்டியிலில் ஜார்கண்ட்டில் உள்ள ஜாம்ஷெட்பூர் முதல் இரண்டு காலாண்டுகளிலும் முதலிடத்தை பெற்றுள்ளன

சென்னையில் மெரினா கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி புத்தாண்டை வரவேற்றனர் கோவாவில் கடற்கரை மற்றும் பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன இசை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் கலந்து கொண்டனர் உலகிலேயே உயர்ந்த கட்டிடமான துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபாவில் ஒளித்திரை கண்காட்சி நடைபெற்றது வானவேடிக்கைகள் மற்றும் நடன நீருற்றுகள் காட்சியும் மக்களை வெகுவாக கவர்ந்தது புத்தாண்டையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரகத் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய ஆண்டில் சமூகத்தை அமைதி கருணை உள்ளடக்கியதாக உருவாக்குவோம் என்று கூறினார் குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகில் அமைதி செழுமை மகிழ்ச்சி ஆகியவற்றிற்காக மக்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் ராம்பன் பனிகல் நான்குவழிச்சாலை திட்டம் மற்றும் செனானி கத்மகாதேவ் இருவழிச்சாலைத் திட்டம் ஆகியவற்றுக்கான பணியை விரைந்து மேற்கொள்ளுமாறு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கழக நிறுவளம் ஆகியவற்றுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கிரிஸ் சந்திர முர்மு அறிவுறுத்தியுள்ளார்

அனுஆயுத சோதனை மற்றம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை ஆகியவற்றை நிறுத்திக்கொள்வதாக வடகொரிய அதிபர் திரு கிம் ஜாங் உள் அறிவித்துள்ளார் உலகமே உற்றுநோக்கும் வகையில் எதிர்காலத்தில் புதிய ஆயுத சோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இம்மாதம் நடைபெறவுள்ள சீனா உடனான முதலாவது வர்த்தக பேச்சுக்களில் கையெழுத்திடப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இது குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் பின்னர் பெய்ஜிங் சென்று வர்த்தகம் தொடர்பாக சீனாவுடன் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து அந்நாட்டுடன் விவாதிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்